மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா முதலமைச்சராக சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே இன்று மாலை பதவி ஏற்கிறார் காங்கிரஸ் மற்றும் தேசிய வாத காங்கிரசின் ஆதரவுடன் அவர் ஆட்சி அமைக்கிறார்

திரு உத்தவ் தாக்கரேயின் பதவி ஏற்பு விழாவில் மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் திரு கமல்நாத் சட்டீஸ்கர் முதலமைச்சர் திரு பூபேஷ் பகேல் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள் மின்சாரம் நாட்டில் நடப்பாண்டு மின்சாரத்தின் தேவைக்கும் உற்பத்திற்கும் இடையிலான வித்தியாசம் ஒரு சதவிகிதத்திற்கும் குறைவாகவே இருப்பதாக மத்திய மின்சாரத் துறை அமைச்சர் திரு ஆர்கே சிங் தெரிவித்துள்ளார்

ஏதேனும் பற்றாக்குறை ஏற்பட்டால் மின் விநியோ நிறுவனங்கள் அன்றாட அடிப்படையில் மின் பரிமாற்ற நிறுவனங்களிடம் இருந்து மின்சாரம் வாங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் மாநிலங்களுக்கு இடையிலான மின் விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த தீன்தயாள் உபாத்யாயா கிராம ஜோதி திட்டம் போன்ற திட்டங்கள் மூலம் மாநிலங்களுக்குத் தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கி வருவதாக அமைச்சர் மேலும் கூறினார் பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் மற்றும் எம்டிஎன்எல் நிறுவனங்களை போட்டித் திறன் மிகுந்த தொழில்முறை நிறுவனங்களாக மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய தகவல் தொடர்புத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறி உள்ளார்

தொழில் உறவு மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்வார் இன்று மக்களவையில் தொழிலாளர் உறவுகள் சட்ட மசோதாவை தாக்கல் செய்தார்

முன்னதாக எதிர்கட்சிகள் இம்மசோதாவை நாடாளுமன்ற தெரிவுக் குழுவின் ஆய்விற்கு அனுப்பக் கோரினர் சோனியா நாட்டின் பொருளாதார நிலவரம் மோசமடைந்து வருவதாகவும் வளர்ச்சி குறைந்து வருவதாகவும் காங்கிரஸ் கட்சியின் இடைக்காலத் தலைவர் திருமதி சோனியா காந்தி குற்றம் சாட்டி உள்ளார் இன்று புதுடெல்லியில் காங்கிரஸ் நாடாளுமன்றக் குழுவின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் முதலீடுகள் வராததால் வேலை வாய்ப்பின்மையும் அதிகரித்து வருவதாக கூறினார் மகாராஷ்டிர மாநிலத்தில் முன் எப்போதும் இல்லாத விதத்தில் ஆளுநர் செயல்பட்டு இருப்பதாகவும் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பிஜேபி அமைத்த கூட்டணி நிலைக்க முடியாமல் போனதற்கு அக்கட்சியின் அராஜக போக்கே காரணம் என்றும் திருமதி சோனியா காந்தி குற்றம் சாட்டினார் சிதம்பரம் ஐஎன்எக்ஸ் மீடியா பணச் சலவை வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் ஜாமீன் மனு மீதான விசாரணைகளை இன்று உச்சநீதிமன்றம் முடித்துக் கொண்டு தீர்ப்பை ஒத்தி வைத்துள்ளது திரு ப சிதம்பரம் காவலில் இருக்கும் போதே சாட்சியங்களை குலைக்க முயன்றதற்கு போதிய ஆதாரம் இருப்பதால் ஜாமீன் விடுதலை கோரும் தகுதி அவருக்கு இல்லை என்று அமலாக்க பிரிவின் தரப்பில் நீதிமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டது இந்த வழக்கில் திரு ப சிதம்பரத்தின் ஜாமீன் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்ததைத் தொடர்ந்து அவர் அதை ஆட்சேபித்து உச்சநீதிமன்றத்தை அணுகி உள்ளார் புதிய மாவட்டம் தமிழகத்தில் திருப்பத்தார் ராணிபேட் ஆகிய புதிய மாவட்டங்களை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார்

புதிய செங்கல்பட்டு மாவட்டத்தை தமிழக முதலமைச்சர் நாளை தொடக்கி வைக்கிறார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திருப்பத்தார் ராணிபேட் மாவட்டங்களுக்கான பல்வேறு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் விழாவில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மூத்த அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

நீதியும் துணிச்சலுமே காவல்துறையின் தாரக மந்திரங்கள் என்று அவர் கூறினார் போலீசார் ரோந்துப் பணிகள் மூலமாக அந்தந்தப் பகுதியில் வசிக்கும் ஒவ்வொருவரைப் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் தங்கள் பிரச்சனைகள் குறித்து குறிப்பிட்ட ஒரு காவலரை அணுக முடியும் என்ற நிலை உருவாக வேண்டும் என்றும் அவர் கூறினார்

அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிநாதன் உட்பட பாரதீய ஜனதா கட்சியினரும் கலந்து கொண்டனர்

பாதயாத்திரை வன்முறை மற்றும் போதை பழக்கம் இல்லாத தமிழகம் ஒன்றை உருவாக்க வலியுறுத்தி அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தமிழ்நாடு பிரிவினர் மேற்கொண்டுள்ள பாதயாத்திரை இன்று புதுச்சேரி வந்தடைந்தது மாநில சிபிஎம் தலைவர்கள் இந்திராகாந்தி சதுக்கத்தில் பாதயாத்திரை குழுவினரை வரவேற்று பின்னர் கொடியசைத்து வழியனுப்பி வைத்தனர்

பால் பாண்லே பாலை ஆய்வு செய்து மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர மதிப்பீட்டு வாரியம் கொடுத்துள்ள அறிக்கையை புதுச்சேரி அரசு மக்களுக்கு வெளியிட வேண்டும் என மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் பொதுச் செயலர் திரு முருகானந்தம் கோரி உள்ளார்

பாண்லே பாலில் குறை இருப்பதாக கண்டறியப் பட்டிருந்தால் பாண்லே பால் நிர்வாகத்தினர் இதை சரிபடுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் இதற்கிடையே சிபிஐ எம்எல் கட்சியின் மாநிலச் செயலர் திரு பாலசுப்பிரமணியன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி திட்டத்தில் வழங்கப்படும் பாலின் தரம் குறித்தும் அரசு அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார் விபத்து தவளக்குப்பத்தில் இன்று காலை மீன் விற்கும் பெண் ஒருவர் சாலையை கடக்க முயன்ற போது வேன் மோதி உயிர் இழந்தார் கிருமாம்பாக்கம் போலீசார் உடலைக் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மோதி விட்டு நிற்காமல் சென்ற வேன் ஓட்டுனரை சிசிடிவி கேமரா பதிவுகளின் உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர் ஜோதிராவ் மராட்டியத்தைச் சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதி மகாத்மா ஜோதிராவ் ஃபுலே நினைவு தினமான இன்று ஏனாமில் அன்னாரின் சிலைக்கு மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா நகராட்சி ஆணையர் திருமதி கவுரி சரோஜா உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

மீட்டரும் மழை பதிவாகி உள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள்